செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி பிரதமரை கேட்டுக் கொண்டுள்ளாா்

இயலும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

அறிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் சுயசா்பு இந்தியா இயக்கம் என்பது உள்நாட்டு தேவையை மட்டுமன்றி உலகத்தின் எதிா்பா்ப்புகளையும் பூர்த்தி செய்வதற்கானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் நித்தி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்றக் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக தலைமை வகித்து வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாகக் கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் பேசிய அவர் தெரிவித்தார் மத்திய பட்ஜெட்டில் கட்டமைப்பு துறையை மேம்படுத்துவதற்காக சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் கூடுதலாக வேலை வாய்ப்புக்களை உருவாக்கிட இது உதவிடும் என்றும் கூறினார் பிரதமின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் தமிழகம் உட்பட ஆறு மாநிலங்களில் நவீன தொழில்நுட்பத்துடன் வீடுகள் கட்டப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி தேசிய அளவிலான நதிநீர் இணைப்பு திட்டத்தில் கோதாவரி காவிரி இணைப்பையும் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதனால் தெலங்கானா ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தமிழகத்தில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் பயன் பெறுவர் என்று அவர் குறிப்பிட்டார்

பிரதமரின் பயிர்க்காப்பீட்டுத் திட்டம் நுன்னுயிர் பாசனம் உள்ளிட்ட வேளாண் திட்டங்களும் ஆழ்கடல் மீன்பிடிப்பு உள்ளிட்ட திட்டங்களும் தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார்

தமிழகம் முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக உள்ளதாக கூறிய முதலமைச்சா் மின்மிகை உற்பத்தி மாநிலமாக திகழ்வதாகவும் குறிப்பிட்டார் பெட்ரோலியப் பொருட்களின் விலையேற்றம் தொடர்பாக என்ணெய் உற்பத்தி நிறுவனங்கள் மட்டுமே முடிவு செய்ய இயலும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளுக்குப் பதிலளித்த அவர் உலகம் முழுவதிலும் எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்கள் பல்வேறு சவால்களை சந்தித்து வருவதாக தெரிவித்தார் நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயம் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் நாடு முழுவதும் ஒரே விதமான சர்க்கு மற்றும் சேவை வரி கட்டணம் விதிப்பது தொடர்பாகவும் அதில் கிடைக்கும் வருமானத்தைப் பகிர்வது குறித்தும் மத்திய மாநில அரசுகள் விரிவான ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார் இந்திய பொருளாதாரம் ஐந்து ட்ரில்லியன் டாலருக்கும் கூடுதலாக உயரவேண்டும் என்ற இலக்குடன் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் வரி வசூலிதப்பதற்னன வரம்புபகள் விரிவுப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார் இதனால் நாட்டின் பொருளாதாரம் மேம்பாடு அடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் கல்வி மற்றும் சுகாதார சேவைகளுக்கான ஒதுக்கீடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதில் குளுறபடி நிகழ்ந்தால் அது குறித்த புகாரை நிதி அமைச்சகத்துக்கு அனுப்பி வைக்குமாறும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார்

இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார்

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

சுற்றுக்குழல் பாதுகாப்பில் ஈர நிலங்களின் பங்கு குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு சென்னை அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது தமிழ்நாடு ஈர நில ஆணையத்தின் உறுப்பினரும் கற்றுக்குழல் ஆர்வலருமான டாக்டர் ஜெயப்ரீ வெங்கடேசன் நீரியல் நிபுணர்கள் பேராசிரியர் ஜனகராஜ் பொறியாளர் திருநாவுக்கரசு ஊடகவியலாளர் சியாமளா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர் சென்னை அலைவரிசை ஒன்றில் இன்று இரவு மணி ஒன்பது முதல் ஒன்பது முப்பது வரை ஒலிபரப்பாகவுள்ள இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக வெற்றிபெற்றால் மகளிர் சுய உதவிக் குழுவினர் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் ரத்து செய்யப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளா் இன்று பொள்ளாச்சியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் தாம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதால் முதலமைச்சள் நாளை இதனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்றும் அவர் கூறினார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் திரு ஸ்டாலின் குற்றம்சாட்டினார் பாட்டாளி மக்கள் கட்சியிள் பொதுக்குழுக் கூட்டம்வரும் திங்கட்கிழமை நடைபெறம் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது

மணி இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி இந்த பொதுக்குழு நடைபெறுவதாக குறிப்பிட்டுள்ளார்

ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டிக்கான தகுதிக்கற்று ஆட்டங்கள் பஹ்ரைனில் இன்று தொடங்கின முதல் போட்டி தற்போது இந்தியா ஈராக் இடையே நடைபெற்று வருகிறது தேசிய மல்யுத்த சாம்பியன் போட்டி ஜலந்தரில் இன்று தொடங்குகிறது